முடியும் என்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார்

முதலமைச்சா் வெளியிடுவார் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சா் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார்

ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்

இந்த நோய் தொற்றின் தீவிரத்தையும் தாக்கத்தையும் பொதுமக்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பதாகவும் அவா வேதனை தெரிவித்தார் பெரிய மாநகராட்சிகளில் காய்கறி விற்பனைதான் பெரும் பிரச்சினையாக இருப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் சமூக இடைவெளியை பின்பற்றுவது

தமிழகத்தில் இவற்றை பின்பற்றாத காரணத்தினால்தான் நோயினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருப்பதை மக்களுக்கு உணாத்த வேண்டும் என்றும் முதலமைச்ன் திரு

கோயம்பேட்டில் செயல்பட்டு வந்த பூ மற்றும் பழ சந்தை நாளை மறுநாள் முதல் மாதவர பேருந்து நிலையத்தில் இருந்து செயல்படும் என்று சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் உறப்பினர் செயலர் திரு கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார் சோயம்பேடு காய்கறி விற்பனையாள் சங்க பிரதிநிதிகளுடன் சென்னயில் இன்று ஆலோசனை நடத்திய பின் செய்தியாளா்களிடம் பேசிய அவர் மொத்த காய்கறி வியாபாரம் மட்டும் கோயம்பேடு சந்தையில் நடத்துவதற்கு அனுமதிக்கப்படுவதாகவும் சில்லறை விற்பளை முற்றிலுமாக தடை செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தா்

கார்த்திகேயன் கூறினார்

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

செங்கோட்டையன் தெரிவித்தாா்

இந்த நோய் தொற்று பரவலின் வேகம் கட்டுக்குள் இருப்பதாக அவர் தெரிவித்தார்

சிபிஎஸ் இ

ரமேஷ் பொகியால் நிஷாங் கூறியுள்ளார் நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த மாணவ மாணவிகளின் பெற்றோருடன் காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடிய அவா் ஊரடங்கு முடிந்த நிலைமை சீரானவுடன் தேர்வுக்காள அட்டவணைகள் வெளியிடப்படும் என்று தெரிவித்தாா் ஏற்கனவே நடத்தி முடிக்கப்பட்ட தேர்வுகளின் விடைத்தாள் மதிப்பீடு விரைவில் நடைபெறும் என்றும் அமைச்சர் கூறினார் ஊரடங்கு காலத்தில் குழந்தைகளை முழுநேரமும் படிக்குமாறு வற்புறுத்தக்கூடாது என்று பெற்றோரை அவர் கேட்டுக் கொண்டார்

இது தொடர்பாக அந்த அமைச்சகம் அனைத்து மாநில மற்றும் யூனியன்பிரதேச அரசுகளுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் துளசி கக்கு மிளகு உள்ளிட்டவை அடங்கிய அயுர்வேத குடிநீரை தயாரிப்பதற்கு முன்வரும் நிறுவனங்களுக்கு உரிமம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

முன்னதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களிடையே தமது கருத்துக்களை பகிர்ந்தகொண்ட பிரதமர் திரு

இந்த நோய் தொற்றுக்கு எதிரான போரில் இந்த நிறுவனங்களின் பங்கு மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது

மாவட்டந்தோறும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் இப்பணிகளை ஆய்வு செய்து வருகின்றனர் நோய் தொற்று காரணமாக கோவை ஈ எஸ் ஐ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஒன்பது பேர் இன்று குணமடைந்து வீடு திரும்பினர் இதையடுத்து தற்போது நோய் தொற்று இல்லாத மாவட்டமாக நீலகிரி திகழ்வதாக ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா கூறியுள்ளார் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் ஊரடங்கு காலத்தில் தங்களுக்கு கைகொடுப்பதாக உள்ளது என்று பல்வேறு மாவட்ட பயனாளிகள் தெரிவித்தனர்

கோவை மாவட்டம் தேவராயபுரம் பகுதியில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கபசுர குடிநீரை பொதுமக்களுக்கு வழங்கினார்